நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாம் பகுதி இன்று தொடங்குகிறது ஒருமாத கால இடைவெளிக்குப் பிறகு இந்த கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்குகிறது

மேகாலபாவில் தேசிய மக்கள் கட்சித் தலைவர் திரு கோன்ராட் சங்மா அடுத்த முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் ஷில்லாங்கில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவராள கே

அல்ஃபோன்ஸ் பதவியேற்க வருமாறு திரு சங்மாவுக்கு மேகாலயா ஆளுநர் அழைப்பு திரு விடுத்திருப்பதாக தெரிவித்தார்

இந்தக் கட்சிகளின் தலைவர்கள் நேற்று ஆளுநரை சந்தித்து அரசமைக்க உரிமை கோரினார்கள்

திரு கோன்ராட் சங்மா மோகாலாயாவின் முன்னாள் அமைச்சர் அவர் மக்களவையின் முன்னாள் தலைவர் திரு பி

சங்மாவின் மகன் தற்போது அவர் துரா தொகுதி மக்களவை உறுப்பினராக உள்ளார் மாநிலத்தின் மேம்பாடு தமது முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் கூறினார் இதனிடையே மேகாலயா முதலமைச்சர் திரு முகுல் சுங்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்றும் அதனை ஏற்றுக் கொண்ட ஆளுநர் புதிய முதல்வர் பதவியேற்கும் வரை தொடருமாறு கேட்டுக் கொண்டதாகவும் ஆளுநர் மாளிகை அதிகாரி ஒருவர் கூறினார் நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று கூடி தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சித் தலைவர் திரு நெய்ப்பியூ ரியோ வை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கவுள்ளனர்

ஐக்கிய ஜனதா தள் கட்சியிள் ஒரே எம்எல்ஏ யும் மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ யும் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் திரிபுராவில் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு பிப்லாப் குமார் தேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது கட்சி மற்றும் தனது கூட்டணிக் கட்சியான ஐபிஎஃப்டி கட்சி உறுப்பினர்கள் நாளை கூடி புதிய அரசை அமைப்பதற்கான தங்களது சட்டமன்றத் தலைவரை தேர்ந்தெடுக்கவுள்ளனர் என்று கூறியுள்ளார் சென்ற சனிக்கிழமை இம்மாநிலத்தில் சிறப்பான வெற்றியைப் பெற்ற இந்த கட்சி புதிய அரசை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சர்க்காரின் ராஜினாமாவை ஏற்றுக் கொண்டுள்ள ஆளுநர் திரு தாதாகாட்டா ராய் புதிய அமைச்சரவை பொறப்பேற்கும்வரை தொடர்ந்து பதவியிலிருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாட்டு வங்கிகளுக்கான முன்னுரிமைத் துறை கடன் வழங்கும் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி மேலும் கடுமையாக்கியுள்ளது இந்த வங்கிகள் தங்கள் கடன்களில் ஒரு பகுதியை சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறு தொழில் பிரிவுகளுக்கும் வழங்கும் வகையில் துணை இலக்குகளை உருவாக்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

இந்த அறிவிப்பில் ஒரு கலுகையாக குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் அனைத்தும் உச்சவரம்பு ஏதுமின்றி முன்னுரிமை துறை கடன்களாக கருதப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது

ஊடகம் மற்றும் பொழுதபோக்கு துறைகளின் அனைத்து அம்சங்களுக்குமான மூன்றுநாள் உலக மாநாடு உலகெங்கிலுமிருந்து இந்த தொழில்கள் சார்ந்த முன்னோடிகளையும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த அரசு கொள்கை வரைவாளர்களையும் ஈர்த்துள்ளது

புதிய இந்தியா திரைப்படங்கள் என்ற தலைப்பில் இந்த ஆண்டின் முதலாவது புதிய பொருள் சார்ந்த சந்தை உருவாக்கப்பட்டுள்ளது

விழா நிகழ்ச்சிகளையும் முக்கியமான வாங்குவோரையும் அறிமுகம் செய்வதற்காக சிறப்பு திரையிடுதல் வசதியும் செய்யப்பட்டுள்ளது அகில இந்திய வானொலியின் பப்ளிக் ஸ்பீக் என்ற வாராந்தர இருமொழி நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்புகொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் செய்திச் சேவைகள் பிரிவு இன்று ஆங்கோன் கி தேக்பால் கைஸே கேரன என்ற நிகழ்ச்சியை ஒலிபரப்புகிறது

தீவிரவாதிகள் நடத்திய தூக்குதலுக்கு பாதுகாப்புப்படையினர் கொடுத்த பதிவடியில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி ஒருவர் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட தீவிரவாதி சோஃபியான் மாவட்ட ஜாம்னகிரியைச் சேர்ந்த ஷாகித் அஹமத் தர் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த தீவிரவாதியிடமிருந்து ஆபுதம் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது இவருடன் கொல்லப்பட்ட மூன்று ப பணியாளர்கள் சோஃபியான் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கொலைகள் கண்டனத்திற்குரியது என்றும் வன்முறை சக்திகளிடமிருந்து மக்கள் விலகியிருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார்